இந்ததடுப்பூசிசெலுத்தப்பட்டவர்களுக்கு இதுவரைஎவ்விதபக்கவிளைவும் ஏற்படவில்லைஎன்றுதமிழகஅரசுதெரிவித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடியைநாளைஅவர் சந்திக்கஉள்ளார் இந்தசந்திப்பின்போதுமாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கானகோரிக்கைமனுவினைமுதலமைச்சர் சமர்ப்பிக்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்தியஅமைச்சர்களையும் திரு எடப்பாடிபழனிசாமிசந்திக்கதிட்டமிட்டுள்ளார்

இதுவரைதடுப்பூசிசெலுத்தியவர்களில் பெரியஅளவு பக்கவிளைவுகள் எதுவும் ஏற்படவில்லைஎன்றும் அந்தசெய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தடுப்பூசிசெலுத்தும் திட்டம் தொடர்பாகமாநிலஅரசுகளுடன் மத்தியஅரசுநேற்றுமீண்டும் விரிவாகஆய்வு மேற்கொண்டது

நேற்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இதன் மூலம் ஒருலட்கத்திற்கும் மேற்பட்டோருக்குவேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் நீட் தேர்வுக்குவித்திட்டதேதிமுக காங்கிரஸ் கூட்டணிஅரசுதான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காகஅஇஅதிமுகஅரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றியுள்ளதாககூறிஅவற்றைஅவர் பட்டியலிட்டார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகபராமரிக்கப்படுவதாகதிருளடப்பாடிபழனிசாமிகூறினார் அஇஅதிமுகஅரசுவிளம்பரத்துக்காகஆயிரம் கோடி ரூபாய் நிதிஒதுக்கீடுசெய்துள்ளதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றுசென்னையில் கட்சிநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டபிறகுவிளம்பரம் செய்யமுடியாதுஎன்றகாரணத்தினால் அரசின் செலவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாககுறைகூறினார் விரைவில் தமிழகத்தில் ஆட்சிமாற்றம் ஏற்படும் என்றும் திரு ஸ்டாலின் நம்பிக்கைதெரிவித்தார்

சாலைபாதகாப்பு குறித்தவிழிப்புணர்வு நடவடிக்கைகளைமாநிலஅரசுதொடர்ந்தமேற்கொண்டுவருவதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

இது விவசாயிகளிடையேமிகுந்தமகிழ்ச்சியைஏற்படுத்தி இருப்பதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

வடமாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவிவருகிறது

விடுமுறைக்குப் பின்னர் தென் மாவட்டங்களிலிருந்துசென்னைதிரும்புவோர் பொங்கல் எண்ணிக்கைஅதிகரித்துள்ளதைஅடுத்துஉளுந்தூர்பேட்டையில் போக்குவரத்துநெரிகல் ஏற்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் சிலிக்குஎதிரானமுதலாவது ஜுனியர் மகளிர் ஹாக்கிபோட்டியில் இந்தியாவெற்றிபெற்றது

இருஅணிகளுக்கும் இடையேயான இரண்டாவதுபோட்டிநாளைஅதிகாலைநடைபெறவுள்ளது தொடர்ந்துசிலிஅணிக்குஎதிராகநான்குபோட்டிகளில் இதனைத் இந்தியா ஜுனியர் அணி பங்கேற்கிறது இந்தியா அர்ஜெண்டினா ஜனியர் அணிகளுக்கு இடையேயானமுதலாவதுஹாக்கிபோட்டிடிராவில் முடிவடைந்தது

இருஅணிகளுக்கும் இடையேயான இரண்டாவதுபோட்டிநாளைநடைபெறவுள்ளது

ஐ எஸ் எல் காவ்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்றுஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது